தொடங்குகின்றன இனி விரிவான செய்திகள் திரிபுரா மேகாலயா நாகாலாந்து ஆகிய மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பகுதிகளில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

வாக்கு எண்ணும் மையங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றன

இருதலைவர்களும் இருதரப்பு உறவுகளின் அளைத்து அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்து பரஸ்பரம் அக்கறையுள்ள விஷயங்கள் குறித்து விவாதிப்பார்கள்

வியட்நாம் அதிபர் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை இன்று சந்திக்க உள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரையும் அவர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் வியாட்நாம் அதிபரை சந்தித்து பேச உள்ளார்

துணைவியாருடன் வந்த வியட்நாம் அதிபருக்கு புத்தத கயா விமானநிலையத்தில் அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அவர் புத்தகயாவில் உள்ள மகாபோதி கோவிலுக்கு சென்று வழிபட்டார்

மும்பை வர்த்தக கட்டிடம் ஒன்றிலிருந்து பஞ்சாப் நேஷனல் வங்கி வங்கி வழங்கிய உறுதிமொழி பத்திரம் தொடர்பான ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் ஜம்மு கஷ்மீரில் வழக்குகளை விரைவாக தீர்த்து வைப்பதற்கென சிறைச்சாலைகள் நீதிமன்றங்களுடன் காணொலி காட்சி மூலம் இணைக்கப்பட்டுள்ளன ஜம்மு கஷ்மீர் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு அலோக் ஆராதி திரு அலி முகமது மாக்ரே ஆகியோர் மாவட்ட நீதிமன்ற வளாகங்களிலிருந்து இந்த வசதியை தொடங்கி வைத்தனர் கணிளி மற்றும் மின்னனு நீதிமன்ற குழுவுக்கு திரு ஆராதி தலைமை வகிக்கிறார் திரு மாக்ரே இந்த குழுவின் உறுப்பினர் ஆவார் இந்த வசதி மூலம் குற்றம்சாட்டப்பட்டவர்களை நீதிமன்றத்தின் முன்பு ஆஜர் படுத்துவதில் உள்ள பாதுகாப்பு பிரச்னைகள் குறைக்கப்படுகின்றன

இவர்களில் ஹரிபூஷன் உள்ளிட்ட ஒரு சில மாவோயிஸ்ட் தலைவர்களும் இறந்திருக்கக்கூடும் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் தொண்டாபாலம் வனப் பகுதியில் மாவோயிஸ்டுகள் கூட்டம் நடத்துவதாக கிடைத்த தகவலையடுத்து இருமாநிலங்களின் கூட்டுப்படையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது மாவோயிஸ்டுகள் பாதுகாப்புப் படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர்

காவல்தறையை சேர்ந்த காவலர் ஒருவரும் உயிரிழந்தார்மூன்று காவலர்கள் காயமடைந்தனர்

தலைமை நீதிபதி இந்திரா பானா்ஜி நீதிபதி அப்துல் குத்தாஷ் ஆகியோரை கொண்ட உயர்நீதிமன்ற அம்வு மீனவர் நலனுக்காக உழைக்கும் பிஷர்மென் கேர் என்ற அமைப்பு தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் இந்த உத்தரவை பிறப்பித்தது

இந்த வேண்டுகோளை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறும்

பின்னர் இந்த கார் தீயில் எரிந்தபோனது கண்டுபிடிக்கப்பட்டது இந்நாட்டின் தலைநகர் குவாகாடவ்கவ் ல் உள்ள ரானுவ தலைமையிடத்தில் நடைபெற்று வந்த மண்டல தற்கொலை குண்டு பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டத்தை இலக்காக கொண்டு கார் தாக்குதலுக்கு திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் தெரிய வருகிறது இந்த தாக்குதல் பிள்ளணியில் எவர் உள்ளனர் என்பது தெரியவில்லை பர்கினோ பாசோவும் பிரான்ஸ் அரசும் இது பயங்கரவாத தாக்குதவாக இருக்கக்கூடும் என கூறியுள்ளன இந்த சம்பவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை பிரிவுகள் நகர் எங்கும் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனா் கர்நாடகா மாநிலத்தில் பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலருமான திருமதி கௌரி லங்கேஷ் கொலை வழக்கை விசாரித்துவரும் சிறப்பு புலனாய்வு குழுவினா் சந்தேகத்திற்குரிய ஒருவரை கைது செய்துள்ளனா் கே டி நவீன்குமார் என்ற இந்த நபர் எட்டு நாள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக இந்த வழக்கின் புலனாய்வு அதிகாரியான காவல் துணை ஆணையாளர் திரு எம் என் அனுசேத் தெரிவித்தார் மற்றொரு வழக்கில் இவர் ஏற்களவே நீதிமன்ற காவலில் உள்ளவர் என்றும் காவல் துணை ஆணையாளர் கூறினார் இவரிடம் விசாரணை நடத்த விருப்பம் தெரிவித்த காவல்துறையினா் உள்ளுர் நீதிமன்றத்தல் இவரை ஆஜா்படுத்தியபோது அவரை எட்டு நாள் காவலில் வைக்க அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டது அமெரிக்காவில் மிச்சிகான் பல்கலைக்கழகத்தில் நேற்று தங்கும் மண்டபத்தில் ஏற்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இரண்டுபேர் கொல்லப்பட்டனர்

உயிரிழந்தவர்கள் இப்பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் அல்ல என்றும் உள்ளுர் நிலவரம் ஒன்றின் காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்

வசந்த கால விடுமுறைக்கு முன்னதாக நிறுவனத்தின் கடைசி பணி நாளின்போது இந்த துப்பாக்கிச் குடு சம்பவம் நடைபெற்றுள்ளது பங்களாதேஷில் அமைக்கப்பட்டு வரும் ரூப்பர் அனுமின்சக்தி நிலையத்தின் அதிமுக்கியத்துவம் இல்லாத பிரிவு கட்டுமானம் மற்றம் நிறுவதல் பணிகளை இந்திய கம்பெனிகள் மேற்கொள்ளலாம் என்று ரஷ்ய அணுசக்தி முகமையான ரோஸாத்தம் கூறியுள்ளது ருப்பர் அனுமின்சக்தி திட்டம்தான் மூன்றாம் நாடுகளில் இந்தியாவும் ரஷ்பாவும் கூட்டாக மேற்கொள்ளும் முதலாவது திட்டமாகும் வெளிநாடுகளில் அனுசக்தி திட்டத்தில் இந்திய நிறுவனங்கள் பங்கேற்பதும் இதுவே முதல்முறையாகும் இதற்கு ஏதுவாக இந்தியா பங்களாதேஷ் ரஷ்யா ஆகியன நேற்று முன்தினம் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டன மாஸ்கோவில் கையெழுத்தான இந்த புரிந்துணா்வு ஒப்பந்தத்தின்படி ரஷ்ய ஒப்பந்தக்காரர் இந்தியா பங்களாதேஷ் நிபுணா்களுடன் இந்த அனுசக்தி திட்ட பணிகளை அமல்படுத்துவது குறித்து கலந்தாவோசிக்கும் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது

ஸ்பெயின் இத்தாலி சொ்பியா நெதர்லாந்து நா்வே நாடுகளிலும் கடும் குளிர் காரணமான மரணங்கள் ஏற்பட்டுள்ளன மலேசியாவில் உள்ள இப்போ நகரில் சுல்தான் அஸ்லான்ஷா ஹாக்கிப்போட்டித்தொடர் இன்று தொடங்கவிருக்கிறது

இந்திய அணிக்கு சர்தார் சிங் தலைமையேற்றுள்ளார்

சீனியர் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டிகளில் நவ்ஜோத் கவுர் மகளிர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுளார்

இந்த பதக்கங்களையும் சேர்த்து இந்தியா இதுவரை இப்போட்டியில் ஒரு தங்கம் ஒரு வெள்ளி